ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

செய்தகொள்வதை அனைத்து மாநில அரக்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார்

சௌராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர்

இருந்தது என்று இவ்விரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை கமூகமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் இணையமைச்சர் திரு விஜய்கோயல் காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சர்மா மற்றும் திரு குலாம்நபி ஆசாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் கூட்டத்தொடரை கமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிக்க எதிர்க்கட்சிகள் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தக் கூட்டத்தொடரின்போது முத்தலாக் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிகிறது வகுப்பினருக்கான பிற்படுத்தப்பட்ட தேசிய இதர அந்தஸ்த்து திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் விவாதத்திற்கு உருவாக்கப்படும் மாநிலங்களவைத் துணைத் தலைவர் திரு பி ஜே குரியளின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் மாநிலங்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் கட்சி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு குலாம்நபி ஆசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நாடாளுமன்ற இன்று நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி பொறுப்பு அல்ல என்று தெளிவுப்படுத்தினார் கூட்டு வன்முறை தாக்குதல் சும்பவங்களை திறம்பட கையாளும் வகையில் புதிய சுட்டம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது கூட்டு வன்முறையை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைஎம் நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா திரு ஏ எம் கன்வீல்கர் திரு சந்திரஞட் ஆகியோர் கொண்ட அமர்வு கூட்டாக வன்முறைத் தாக்குதலில் ஈடுபடுவது மிகவும் மோசமான நடவடிக்கை என்றும் அதனை எவ்விதத்திலும் நியாயப்படுத்தவோ அனுமதிக்கவோ முடியாது என்றும் குறிப்பிட்டது இதனை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது பக பாதுகாப்பு என்ற பெயரில் வேறு சில நோக்கங்களுக்காக கூட்டாக தாக்குதல் சும்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் தண்டனை வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்ற அமர்வு அறிவித்தது சுட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது மாநில அரசுகளின் கடமை என்று கட்டிக்காட்டிய நீதிபதிகள் வன்முறைக் சம்பவங்களை கண்காணித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்

நாடு முழுவதும் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வரும் குழந்தைகள் காப்பகங்களில் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகள் காப்பகங்கள்அனைத்து மத்திய தத்தெடுப்பு ஆணையத்திடம் ஒருமாத காலத்திற்குள் பதிவு செய்து கொள்வதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜார்கண்ட் மாநிலத்தில் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வரும் குழந்தைகள் காப்பகங்களில் சுட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகளை தத்துக்கொடுப்பதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களையடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

எஃகு துறை அமைச்சகத்தின்கீழ் உள்ள பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்த தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அலுவலர் சங்கங்களுடன் அமைச்சகம் நடத்திய விரிவாள ஆலோசனைக்குப்பின் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது

நிறுவனங்களின் லாபத்தின் அளவிற்கு ஏற்ப ஒய்வூதியத் திட்டத்திற்கான பங்களிப்பு விகிதம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தெற்கு குஜராத் சௌராஷ்டிரா பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஒரு பள்ளி சிறுவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் சௌராஷ்டிராவில் உள்ள கிர்சோமநாத் ஜனகத் அம்ரேலி ஜாம்நகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய பகுதிகள் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தெற்கு குஜராத்தில் உள்ள வால்ஷத் மற்றும் நௌஷரி மாவட்டங்களும் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன

பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது

அண்மையில் வெளியிட்ட அதன் அறிக்கையில் உலகம் முழுவதும் தற்போது பொருளாதார வளர்ச்சி சமனற்ற நிலையில் உள்ளது என்றும் இது மேலும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது சா்வதேச வா்தக்கத்தில் பதற்றம் நிலவுவது பொருளாதார ஸ்திரத்தன்மையை குலைத்து நிதி சந்தையையும் பாதிக்கும் என்று ஐ எம் எப் கூறியிருக்கிறது ச்வதேச சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் பொருளாதார வளர்ச்சியை மேற்கொள்ளுமாறு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளை அது வலியுறுத்தியுள்ளது நாட்டில் உள்ள சிறபான்மயினருக்கான நலத்திட்டங்களை விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் அமல்படுத்துவது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதி நிறுவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிதி மேலாண்மை குறித்த ஒருநாள் பயிலரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த பயிலரங்கின் மூலம் சிறுபான்மயினருக்கான அரசின் நலத்திட்ட பயன்களை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான திறன்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன டேங்கர்போரா அரிகல் கிராமத்தில் பாதுகாப்புப் படையினர் நேற்று மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்களை மேற்கோள்காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து ஏராளமான வெடிபொருட்கள் டெட்டனேட்டர்கள் மின்சார உபகரணங்கள் பேட்டரிகள் செல்போன்கள் மற்றும் சில கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மீட்கப்பட்ட ஆயுத தளவாடங்களில் சிலவற்றில் பாகிஸ்தானின் முத்திரைகள் காணப்படுவதாகவும் அவர் கூறினார் இத்தொடர்பாக இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய மோட்டார் வாகன கட்டத்தில் அனைத்து விதமான வர்த்தக வாகனங்களும் தேசிய அனுமதியை பெறுவதற்கு வேக கட்டுப்பாடு மற்றும் வாகன கண்காணிப்பு கருவிகளை பொருத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் உரிய சுட்டத்திருத்தத்தைக் கொண்டுவர சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் இடையேயாள பேக்கவார்த்தைகள் குறித்து இவ்விரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளனர் அமெிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடியீர் புட்டினும் தனிப்பட்ட முறையில் ஹெல்சிங்கியில் நேற்று சந்தித்துப் பேசினர் இந்த சந்திப்பின்போது அமெிக்கா ரஷ்யா இடையிவான உறவுகளில் ஏற்பட்டுள்ள தடங்கல்களை களைவது தொடர்பான அனுகுமுறை குறித்து இவ்விரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன